நரேந்திர மோடி கூறியுள்ளார் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்த்ளளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு எம்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

குடியரிமை திருத்தச் சுட்டம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து போன்ற முடிவுகளில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நேற்று பல்வேறு வளர்ச்சித்திட்டப் பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார் இத்தகைய முடிவுகளுக்காக மக்கள் நீண்டகாலம் காத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக இந்த முடிவுகள் குறித்து மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் நிலவிவரும் சுட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநில அரசின் தலைமச் செயலர் திரு சண்முகம் காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

சிறுபான்மையினரின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு எப்போதும் பாதுகாக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் இஸ்லாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அகுகுறித்து நம்முடைய முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் ஒன்று மட்டும் அரசை பொறுத்தவரை சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை காக்கின்ற அரசு என்ற முழு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது எனவே நிச்சயமாக இதை அரசு செப்யும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடையே இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்

விஜயபாஸ்கர் கூறியுள்ாளர் நேற்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை நடத்தி மக்களுக்கான ஆட்சியை நடத்தி சட்டம் ஒழுங்கை சரிபாக நடத்தி இன்று தமிழகத்தினுடைய விவசாயிகள் மனதிலே நீங்காத இடம் பிடித்து எரித்திர சாதளை படைத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார்

அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சிப் பணிகளில் மாநில அரசு அக்கறை செலுத்தவில்லை என்றார் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு சிறப்பு நிதியைப் பெற மாநில அரசு தவறிவிட்டதாகவும் திரு அழகிரி குறிப்பிட்டார் தேர்தலின்போது வாக்காளர்களின் வசதிக்காக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதாக துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் வாக்காளர்கள் எந்தவொரு வாக்குச்சாவடிக்கும் சென்று வாக்களிப்பதற்கு ஏதுவாக இந்த தொழில்நட்பம் வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் இத்தகைய வசதியை பெற விரும்பும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி அலுவலரிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை ஐஐடி யுடன் இணைந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்புக் கட்டத்தில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த தொழில்நுட்பத்தின்படி வீட்டிலிருந்தே வாக்களிக்க முடியாது என்றும் திரு சந்திப் சக்சேனா தெளிவுபடுத்தினார்

இதற்கிடையே சீனாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் இனி ஒரே பாரதம் உன்னத பாரதம் குறித்த செய்திகள்

செகண்ட்ஸ் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு வலுசேர்க்கும் வகையில் நாடுமுழுவதும் நடைபெற்று வரும் இந்த இயக்கத்தின்கீழ் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழகத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சென்னையில் நேரு இளையோர் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட உணவுத் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற இவர்கள் இன்று அதிகாலை திருநெல்வேலி சென்றடைந்தனர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக் கழகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இவர்கள் பங்கேற்கவுள்ளதாக நேரு இளையோர் மன்றத்தின் துணை இயக்குநர் திரு சம்பத்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

அங்கேயிருந்து இன்னிக்கு கன்னியாகுமரி புறப்படுறோம் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் கவாச்சார பரிமாற்றத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் நடத்தப்படும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர்

செகண்ட்ஸ் வருமான வரிக்கான விலக்குகளை முற்றிலுமாக அகற்றுவதற்கு காலக்கெடு எகுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நேற்று ஹைதராபாதில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எளிமையான விலக்குகள் அற்ற குறைந்த வருமான வரி கட்டமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ரஷ்பாவிலிருந்து நீண்டகால அடிப்படையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுக்களில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது

இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு கடத்திவரப்பட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நேற்று நடைபெற்ற மருத்துவ முகாமில் உணவே மருந்து என்ற மூலிகை மற்றும் கீரை வகைகள் குறித்த கண்காட்சியும் இடம்பெற்றது

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றிபெற்றதன் மூலம் அடுத்தச் கற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை சென்னை அணி தக்கவைத்துக் கொண்டுள்ளது